பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரிராஜ் சிங் திரு எஸ் எஸ் அலுவாலியா திரு பாபுல் கப்ரியோ திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பிஜேபியின் பீகார் மாநில தலைவர் திரு நித்தியானந்த் ராய் சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி தலைவர் திரு உபேந்திரா புஷ்வாகா ஆகியோர் களத்தில் உள்ளனர்

இதனிடையே ராணிகஞ்ச் மக்களவை தொகுதிக்குட்பட்ட மூன்று வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அடுத்த மூன்று கட்டங்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் பயங்கரவாதத்தை பிகாரில் ஒடுக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார் வறுமையை அகற்றுவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலாள மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு அமித் ஷா அப்போது பட்டியலிட்டார் மக்கள் விரோத கொள்கைகளை பிஜேபி பின்பற்றி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் அமேதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் தில்லி மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற உள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது பிஜேபி காங்கிரஸ் மற்றும் ஆம்ஆத்மி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர தே்தல் பிரச்சாரத்தில் ஈடுப்பட்டுள்ளன மத்திய அமைச்ச் டர்கடர் ஹர்ஷ்வாதன் காங்கிரஸ் கட்சியின் திரு மனோஜ் திவாரி ஆம்ஆத்மி கட்சியின் திரு பங்கஜ் குப்தா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் வாக்காளர்களை நேரில் சந்தித்து வாக்குச்சேகரிப்பில் ஈடுப்பட்டுள்ளனர்

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய தொகுதிகளில் நடைபெறவுள்ள இந்த இடைத் தேர்தலுக்கான மனுக்கள் பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறும்

அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் வங்கிகளில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாதவா்கள் குறித்த விவரங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெளியிடவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது புது தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் மனு சிங்வி தேசிய ஜனநாயக கூட்டிணி ஆட்சியில் வராக்கடன் எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது என்று கூறினார் இதனிடையே வங்கி கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் பெயர்களை உடனடியாக வெளியிட வேண்டுமென்று ரிசர்வ் வங்கிக்கு அக்கட்சி கோரிக்கை விடுத்ததுள்ளது வங்கக் கடலில் நிலைகொண்டுள்ள ஃபோனி புயல் வலுவடைந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் புயல் தமிழக கடல் பகுதியை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார்

இதன் காரணமாக நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழக்கத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார்

நாட்டின் பாதுகாப்பு சூழல் தற்போது முன்னேற்றம் அடைந்துவருவதாக இலங்கை பிரதம் திரு ரணில் விக்ரம சிங்கே தெரிவித்துள்ளார் கொழும்புவில் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இதனை தெரிவித்தார் அண்மையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய தீவிரவாதிகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டுவருவதாக அவர் கூறினார் தீவிரவாதிகளின் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து விசாரனை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு வெளிநாட்டைச் சேர்ந்த புலனாய்வு முகமைகள் இலங்கை அரசுக்கு உதவி வருவதாகவும் அவர் கூறினார் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக திரு ரணில் விக்ரம சிங்கே தெரிவித்தாா் நாட்டின் கற்றுலாத் துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்று தாம் எதிர்ப்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இந்திய வின்வெளி ஆராய்ச்சி கழகத் தலைவர் டாக்டர் கே சிவனுக்கு விஞ்ஞான் ரத்தன் என்ற விருதை குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு இன்று வழங்கினாா்

வின்வெளி ஆராய்ச்சித் துறையில் டாக்டர் சிவள் சிறப்பான சேவை ஆற்றி வருவதாக அவர் கூறினார் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கேரளாவில் உள்ள காசர்கோடு மற்றும் பாலக்காடு ஆகிய பகுதிகளை சார்ந்த மூன்று இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் இன்று சோதனை நடத்தினர் இது தொடர்பாக புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசர்கோடு வழக்கில் தொடர்புடையவர்கள் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பில் இணைந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பெயரில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன சோதனையின் போது அலைபேசிகள் உள்ளிட்ட மின்னனு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவை தடையவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விமான சேவை தொடர்பான கணினி மென்பொருள் செயல்படாததால் நேற்ற அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து காலை எட்டே முக்கால் மணிவரை விமான போக்குவரத்து தடைபட்டு பின்னர் அன்று மாலை சரிசெய்யப்பட்டது

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் வாக்கு எண்ணிக்கையில் ஒய்வில்லாமல் தொடர்ந்து ஈடுபட்டதே இதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் அந்நாட்டு அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் செலவை குறைக்கும் வகையில் ஒரே நாளில் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடதக்கது

நிகழ்ச்சியில் லெப்படினன்ட் ஜென்ரல் திரு ஜெ எஸ் தில்வான் இன்று கொடி இதற்கான அசைத்து திறந்து வைத்தார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள சன்னப்பூரா பகுதியில் அமைந்துள்ள காவல் நிலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு தீவிரவாதிகளை அம்மாநில காவல் துறையினர் இன்று கைது செய்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தீவிரவாதிகள் பதங்கியிருந்த பகுதியில் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தனர் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்த காவலருக்கு ஸ்ரீநகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது